ஈடுபடுத்தப்படஉள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தைப்பூச திருவிழாமுருகப் பெருமான் ஆலயங்களில் வெகுவிமரிசையாகநடடபெற்றது

காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார் புததில்லியில் தேசியமாணவர் படையினின் இன்று அனிவகுப்பு மற்றம் சாகசநிகழ்ச்சிகளைபார்வையிட்டுஅவர் பேசினார்

பாதுகாப்பு தளவாடங்களை முழு அளவில் உற்பத்திசெய்யும் நாடாக இந்தியாஉருவாகும் என்றும் திரு நரேந்திரமோடிதெரிவித்தார்

இந்தியாவில் இரண்டுதடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டதைகட்டிக்காட்டியஅவர் வரும் காலங்களில் மேலும் பலதடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றை இந்தியாஉறுதியுடன் எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதையகடுமையானகுழலில் இந்தியாஉலகஅளவிலானபொறுப்புகளைஏற்றிருப்பதாகவும் அவர் கூறினார்

பரவல் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

பரிசோதனைகளின் எண்ணிக்கைஅதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தொற்றபரவல் கட்டுப்படுத்தப்பட்டுஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டுதடுப்பு மருந்துகளை இதரநாடுகளுக்கும் இந்தியாவழங்கிஉள்ளதாகடாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் இந்தகூட்டத்தில் பேசியசுனதாரத்துறைசெயல் திரு

மின்சாரவாகனங்களில் பயன்படுத்துக்கூடியபேட்டரியைவரும் காலத்தில் முற்றிலும் உள்நாட்டுதொழில்நுட்பத்திலேயேவடிவமைக்கழுயற்சிமேற்கொள்ளப்படவேண்டும் என்றுமத்தியசாலைப் போக்குவரத்துதுறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிவலியுறத்தியுள்ளார் பேட்டரிமற்றும் மின்சாரத்தால் டியங்கும் ரயிலுக்கானதொழில்நுட்பங்களைஉருவாக்குவதில் இந்தியாவைமுன்னோடிநாடாகதிகழச்செய்யவேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொன்டுள்ளார் இதற்னகவரும் ஆண்டுகளில் தீவிரஆராய்ச்சிமேற்கொள்வதுஅவசியம் என்றும் திருநிதின் கட்கரிதெரிவித்துள்ளார் நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைதொடங்குகிறது இந்தஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உரையாற்றஉள்ளார்

சுதந்திர இந்தியவரலாற்றில் வரவிருக்கும் பட்ஜெட் காகிதமில்லாபட்ஜெட்டாகடிஜிட்டல் வடிவில் தூக்கல் செய்யப்படஉள்ளது நாடாளுமன்றஉறுப்பினர்களும் பொதுமக்களும் நிதிநிலைஅறிக்கைவிவரங்களைஅறிந்துகொள்ளஏதுவாக தேசியதகவல் மையத்தால் உருவாக்கப்பட்டதனிசெயலிஒன்றையும் நிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தொடங்கிடள்ளார்

எடப்பாடிபழனிசாமி இன்றுதிறந்துவைத்தாா் இந்தநிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திருதனபால் துணைமுதலமைச்ச் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் பங்கேற்றனர் இதனைதொடர்ந்துதமிழ்நாடுஉயர்க்கல்விமன்றவளாகத்திற்குஜெயலலிதாபெயரைசூட்டும் நிகம்ச்சியிலம் முதலமைச்சர் பங்கேற்றார் அங்குவைக்கப்பட்டுள்ளஜெயலலிதாசிலையையும் முதலமைச்சா் திறந்துவைத்தாா்

மகளிர் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைநிறைவேற்றிசாதனைபடைத்தவர் ஜெயலலிதாஎன்றுமுதலமைச்சி புகழாரம் குட்டினார் இதனிடையேஜெயலலிதாநினைவு இல்லத்தைபொதுமக்கள் பார்வையிடஅனுமதிக்கக்கோரிதமிழகஅரசுசார்பில் சென்னைஉயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்தமனுதலைமைநீதிபதிதலைமையிலானஅமர்வு முன்பு நாளைவிசாரணைக்குவருகிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாநினைவு இல்லம் திறப்பதைஎதிர்த்துவழக்குபோட்டுதடுத்ததாகதம்மீதமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளகுற்றச்சாட்டைதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் ஜெயலலதாவின் மரணத்தில் உள்ளமர்மத்தைவிசாரிப்போம் என்றுவிசாரணைஆணையம் அமைத்தமுதலமைச்சர் அதுபற்றிகண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தர்மயுத்தம் நடத்திஆணையம் கேட்டதுணைமுதலமைச்சர் விசாரணைக்கேபோகவில்லைஎன்றும் கூறினார்

தைப்பூச திருவிழாமுருகப் பெருமான் ஆலயங்களில் இன்றுவெகுவிமரிசையாகநடைபெற்றுவருகிறது

தஞ்சைமாவட்டம் ஒரத்தநாடுபகுதியில் புயல் மற்றம் கனமழையால் பாதிக்கப்பட்டபயிர்களைமாவட்டஆட்சியர் திருகோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டுஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்கிகள் துருக்கியில் நடைபெற்றுவரும் சா்வதேச்சேலஞ்சா்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமாா் ராமநாதன் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்